செய்குள்ளன தெலுங்கானா சுட்டப்பேரவை இன்று கலைக்கப்பட்டது

செக் குடியரசின் தலைநகர் ப்ராக் சென்றடைந்தார்

தமிழ்நாட்டிற்காள நிதிப் பகிர்வை அதிகரிக்கவேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிளமி மத்திய நிதி ஆணையத்திடம் வலியுறுத்தியுள்ளார்

பிரிவில் சௌரப் சௌத்ரி தங்கம் வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் இந்திய அமெரிக்க வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்களின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துதல் இந்தோ பசிபிக் மண்டலத்தில் பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரித்தல் வர்த்தகம் முதலீடு ஆகியவற்றை மேம்படுத்துகல் உள்ளிட்டவை குறித்து இருதரப்பும் விரிவாக ஆலோசனை நடத்தின வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெிக்க வெளியுறவுத்துறை அமைச்ச் திரு மைக்கேல் பாம்பேயோ அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்ச் திரு ஜேம்ஸ் மாடிஸ் மற்றும் இருநாட்டு உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனா் அதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு தொடர்பாள தகவல் பரிமாற்றம் மற்றம் கூட்டு செயல்பாட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது இது இருநாட்டு பாதுகாப்பு உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயம் என்று திருமதி நியமலா சீதாரமன் குறிப்பிட்டார் இந்த ஒப்பந்தத்தால் இரு நாட்டு பாதுகாப்பு படைகளுக்கிடையே கூடுதல் ஒத்துழைப்பு ஏற்படும் என்று அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ஜேம்ஸ் மாடிஸ் தெரிவித்தார் அணுசக்தி எரிபொருள் விநியோகக் குழுவில் இந்தியா உறுப்பு நாடாக இணைவது பயங்கரவாதத்தை ஒடுக்குதல் போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சா் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் கூறினார் நாட்டில் தீவிரவாத சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு மற்றும் காவல்துறை அமைப்புகள் தொழில்நுட்ப ரீதியாக தங்களை வலுப்படுத்திக்கொள்ளவேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பாள கண்காட்சி மற்றும் கருந்தரங்கை தொடங்கிவைத்து பேசிய அவர் பல ஆண்டுகளாக இந்தியா பயங்கரவாத சவால்களை எதிர்கொண்டுவருவதாக கூறினார் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த பாதுகாப்பு அமைப்புகள் ஒருங்கிணைந்து ஆளிலில்லா விமானங்களை பயன்படுத்துவது தொடர்பான கொள்கை விரைவில் கொண்டுவரப்படும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் தெலங்கானா மாநில சுட்டப்பேரவை இன்று கலைக்கப்பட்டது இதற்கான தீர்மானம் இன்று ஐதராபாத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரசேனராவ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து திரு சந்திரசேகர ராவ் மாநில ஆளுநர் திரு இ எஸ் எல் நரசிம்மனை சந்தித்து தீர்மான நகலை அளித்தார் அதளை ஏற்றுக் கொண்ட ஆளுநர் அடுத்த அமைச்சரவை பதவி ஏற்கும்வரை பொறுப்பில் நீடிக்குமாறு கேட்டுக்கொண்டாா் இதன் மூலம் தெலங்கானா மாநிலம் உருவாக்கப்பட்ட பிறகு முதலாவதாக அமைந்த அரசு முடிவுக்கு வந்துள்ளது

விரைவில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாகவும் தெரிகிறது சட்டமன்றம் முன்கூட்டியே கலைக்கப்பட்டதை காங்கிரஸ் உள்ளிட்ட அம்மாநில எதிர்க்கட்சிகள் குறை கூறியுள்ளன

புத்தில்லியில் இன்று இந்திய தொழில்கள் கூட்டமைப்பின் நிலையான வளர்ச்சி குறித்த மாநாட்டில் உரையாற்றிய அவர் மக்களின் பொருளாதார கமூக கற்றுக்சூழல் தேவைகளை பூர்த்தி கெய்வதற்கு முன்னுரிமை அளிக்கவேண்டும் என்றும் இதற்கு சரியானதொரு செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தவேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பொருளாதாரமும் சுற்றுச்சூழலும் ஒன்றிணைந்து வளர்ச்சி பெறுவதற்கு பிரதமர் திரு நநரேந்திரமோடி தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார் மக்கள் தங்கள் வாழ்க்கை முறையை அமைதி வளர்ச்சி கூட்டு முயற்சி மக்கள் நலன் பூகோள பாதுகாப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைத்துக்கொண்டு நிலையான வளர்ச்சிக்கு வழி காணவேண்டும் என்றம் திரு ஹர்ஷ் வர்தன் வலியுறுத்தினார் ஹிந்தியில் பேசுவதை தினசரி வழக்கமாக்கிக் கொள்ளவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

அரசுத் துறையிலும் சமூகத்திலும் ஹிந்தி மொழி பயன்பாட்டின் இடைவெளியை குறைக்க மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் மூன்று நாடுகளுக்கு ஐந்து நாள் அரசமுறைப் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று தனது பயணத்தின் இறதியாக பல்கேரியாவிலிருந்து செக் குடியரசு தலைநகர் ப்ராக் சென்றடைந்தார் முன்னதாக அவர் இன்று பல்கேரியாவில் அந்நாட்டு அதிபர் திரு ருமேன் ரடேவை சந்தித்து பேசினார் அவருக்கு மகாத்மா காந்தியின் ஹிந்த் ஸ்வராஜ் என்ற நூலை பரிசளித்தாா் தலைநகர் சோபியாவின் மையப்பகுதியில் அமைந்தள்ள பூங்காவில் மகாத்மாகாந்தி சிலையயும் அவர் திறந்து வைத்தாா் தரவுகள் ஆய்வு ரோபோடிக்ஸ் நானோ தொழில்நட்பம் போன்ற துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டுமென்று திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தினார்

திரு என் கே சிங் தலைமையிலான இக்குழு இன்று சென்னையில் முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் மாநில நிதி நிலைமை குறித்து ஆலோசனை மேற்கொண்டது அப்போது அக்குழுவிடம் தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை அளித்து பேசிய முதலமைச்சி முந்தைய நிதிக்குழுக்களின் முடிவுகளால் தமிழகத்திற்கு ஏற்பட்ட இழப்பை சிி செய்யும் வகையில் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டுமென்று வலியுறுத்தினாா் நிதிப் பகிா்வில் தமிழகம் உபரி மாநிலம் என்று முந்தைய நிதி ஆணையங்கள் எடுத்த முடிவு தவறாளவை என்று அவர் தெரிவித்தார் நாட்டின் வளங்களை முறையாக பயன்படுத்தாத மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி வழங்கி தமிழகம் போன்று சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு நிதியை குறைக்கக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டார்

பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய நிதி ஆணையத்தின் தலைவா் திரு என் கே சிங் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்களிப்பு சிறப்பாக உள்ளது என்றார் தேசிய சராசியைக் காட்டிலும் தமிழகத்தில் தனிநபர் வருமாளம் அதிகித்திருப்பதுடன் வறுமைக் கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதாக அவர் கூறினார் மத்திய தொகுப்பிலிருந்து மாநில அரகக்கான நிதிப் பகிர்வு குறைந்திருப்பதாக முதலமைச்ச் கூறிய கருத்துக்கள் ஆய்வு செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னா் முதல் முறையாக நிதி ஆணையத்தின் அறிக்கை தயாரிக்கப்படும்போது மாநில அரககளின் கருத்துக்கள் கருத்தில் கொள்ளப்படும் என்று திரு என் கே சிங் தெரிவித்தார் முள்ளாள் பிரதம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம்சாட்டப்பட்டு சிறையில் உள்ள பேரறிவாளனின் கருணை மனுவை தமிழ்நாடு ஆளுநர் பரிசீலிக்க வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இல்வழக்கில் சிறையில் உள்ள ஏழு பேரையும் விடுதலை செய்ய தமிழக அரசு எடுத்த முடிவை எதிர்த்து மத்திய அரசு தொடர்ந்த மனுவை விளரித்த நீதிபதிகள் திரு ரஞ்சன் கோகோய் திரு நவீன் சின்ஹா திரு கே எம் ஜோசுப் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை இன்று பிறப்பித்தது

உச்சநீதிமன்றத்தின் நகலை உடனடியாக பெற்று அவர்களை விடுதலை செய்ய ஆவன செய்ய வேண்டுமென்று பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தியுள்ளார்